நடப்பு நிதியாண்டுக்கானமுதலாவதுபணக்கொள்கையைரிசா்வ் வங்கி இன்றுவெளியிடுகிறது

கடன் திருப்பிசெலுத்துவதற்கானகாலக்கெடுகுறித்த புதியவிதிமுறைகளைமத்தியஅரசும் ரிசர்வ் வங்கியும் வகுக்கும் என்றுநித்திஆயோக் தெரிவித்துள்ளது

சென்னைஅணியைவென்றது தில்லியில் இன்று நடைபெறஉள்ளஆட்டத்தில் தில்லிஅணிஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

வேட்புமனுக்கானபரிசீலனைநாளைநடைபெறுகிறது

குஜராத்

இதனிடையேபனஸ்கந்தாதொகுதியில் திருபார்த்திபாய் பட்டோலும் அம்ரேலிதொகுதியில் திருபரிஷ் தனாலியும் தொகுதியில் திருஅஷோக் அத்வதாவும் சூரத் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர்

மாநிலத்திலும் மத்தியிலும் ஒருமித்தகருத்துடையநிலையானஆட்சிஅமைவதுஅவசியம் என்றுஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் திருநெல்வேலிமக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுகவேட்பாளரைஆதரித்துநேற்றதிசையின்விளையிலும் கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணனைஆதரித்தும் நேற்றுஅவர் பிரச்சாரம் செய்தார் அஇஅதிமுகஆட்சியைக் கவிழ்க்கவேண்டும் என்றஎண்ணத்தோடுதிமுகதலைவர் மு க ஸ்டாலின் செயல்பட்டுவருவதாகஅப்போதுஅவர் குற்றம் சாட்டினார்

நேற்றுநடைபெற்றபொதுக்கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கோயம்புத்துாரில் கட்சிவேட்பாளரைஆதரித்துப் பேசியஅவர் கடந்தமக்களவைத் தேர்தலில் பிஜேபிஅளித்தவாக்குறுதிப்படிவேலைவாய்ப்பைஏற்படுத்தவில்லைஎன்றார் வளர்ச்சியைச் சொல்லிமக்களிடம் வாக்குகளைப் பெற்றபிஜேபிதற்போதுஅதுபற்றிபேசமறுப்பதுஏன் என்றும் திரு ஸ்டாலின் வினவினார் எதிர்கட்சிகளைக் குறிவைத்தேவருமானவரித்துறையைமத்தியஅரசுதவறாகப் பயன்படுத்துவதாகஅவர் குற்றம் சாட்டினார்

நிதிஒழுங்கு முறைமற்றும் சிறந்தவிதிமுறைக்காகமத்தியஅரசும் அரசு வங்கியும் இணைந்துசெயல்பட்டுள்ளதாககூறினார் நிதியாண்டுக்கானமுதலாவதுபணக்கொள்கையைரிசா்வ் வங்கி இன்றுவெளியிடுகிறது

பொருளாதாரவளர்ச்சிக்குஉத்வேகம் அளிக்கும் வகையில் வட்டிவீதத்தில் சிலமாற்றங்களை இந்த குழு அறிவிக்கலாம் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது வங்கிநிர்ணயித்த இலக்கிற்குள் நுகர்வோர் விலைகுறியீட்டுஎண் ரிசா்வ் இருப்பதால் வட்டிவீதங்களைரிசா்வ் வங்கிகுறைப்பதற்கானவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன அரசியல் கட்சிகளுக்குநிதிஅளிப்பதற்காகதேர்தல் பத்திரங்களைவெளியிடுவதற்குமத்திய அரசுஎடுத்துள்ளமுடிவிற்குஎதிராகதாக்கல் செய்யப்பட்டுள்ளமனுமீதானவிசாரனைநாளைநடைபெறும் என்றுஉச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இவ்வழக்குதொடர்பாகதன்னார்வதொண்டுநிறுவனம் சார்பில் ஆஐரானவழக்கிறஞர் பிரசாந்த் பூஷனிடம் தலைமைநீதிபதி ரஞ்சன் கோகைய் இதனைதெரிவித்தார்

இதற்கிடையே இந்தியகம்யூனிஸ்டு கட்சிகடந்தஆண்டுபிப்ரவரிமாதம் தாக்கல் செய்தமனுவிற்குபதிலளிக்குமாறுமத்தியஅரசிற்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது

தமிழகத்தில் வாக்காளர்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்துவதற்கானபாடல் அடங்கியகுறுந்தகடுகளைதேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருகஷீல் சந்திராஆகியோர் நேற்று வெளியிட்டனர்

இந்நிகழ்ச்சியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதைகண்காணிப்பதற்கானசெயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது துணைதேர்தல் ஆணையர் திருடமேஷ் சின்ஹா தலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஐரோப்பிய யூனியனிலிருந்தபிரிட்டன் விலகுவதுகுறித்தநடைமுறைகளைமேற்கொள்ளபிரதமா் தெரசாமேவிற்குமேலும் கால அவகாசம் வழங்க வகைசெய்யும் மசோதவிற்குஆதரவாகஅந்நாட்டின் பெரும்பாலானநாடாளுமன்றஉறுப்பினா்கள் வாக்களித்துள்ளனா்

இருப்பினும் பிரிட்டனுக்குகாலஅவகாசம் வழங்குவதுகுறித்துஐரோப்பிய யூளியள் இன்னும் எந்தமுடிவும் எடுக்கவில்லை பிரக்சிட் ஒப்பந்தம் குறித்துபிரிட்டன் பிரதமர் தெரசாமேஅந்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் கோ்பைன் ஆகியோரிடையேநடைபெற்றபேச்சுகள் ஆக்கப்பூர்வமாகஅமைந்தபோதிலும் எந்தமுடிவும் எட்டப்படவில்லை மலேசியஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பிவிசிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர்காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

இன்றுநடைபெறஉள்ளகாலிறுதிக்குமுந்தையசுற்றுஆட்டத்தில் பி

மகளிர் பிரிவில் சாய்னாநேவாலும் ஆடவர் பிரிவில் எச் எஸ் பிரனாயும் ஆடவர் இரட்டையர் பிரிவல் மனுஅட்ரி சுமித் ரெட்டி இணையும் முதல் சுற்றில் தோல்விஅடைந்தனா்